ஒத்துழைப்பைவிரிவுபடுத்தும் என்று பிரதமர் திருநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கஷ்மீர் விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இருதரப்பு பிரச்சினைஎன்றும் இதில் மூன்றாவதுதரப்பினா் தலையிடமுடியாதுஎன்றும் பிரான்ஸ் அதிபா் திரு இமானுவேல் மேக்ரோன் கூறியுள்ளார்

சட்டம் பெல்லுபடியாகும் தன்மைகுறித்துஆய்வு செய்யஉச்சநீதிமன்றம் ஒப்புக் முத்தலாக் கொண்டுள்ளது

சந்த்ரயான் இரண்டுவிண்கலத்தில் உள்ளவிக்ரம் லேண்டர் முறையாகநிலவின் முதல் மேற்பரப்பைபடம் பிடித்துஅனுப்பியுள்ளது

வீராங்கனையைஎதிர்கொள்கிறார் இனிவிரிவானசெய்திகள் பிரான்ஸில் பயணம் மேற்கொண்டுள்ளபிரதம் திருநரேந்திரமோடி இன்றுஅந்நாட்டின் பிரதமர் திருளட்வர்டோபிலிப்பைசந்தித்துபேச்சுநடத்துகிறார் யுனஸ்கோ வின் தலைமை இயக்குநரையும் பிரதமள் சந்திக்கவுள்ளாா் யுனஸ்கோதலைமையகத்தில் உள்ள இந்திய சமூகத்தவரையும் அவர் சந்திப்பார் புதுச்சேி காரைக்கால் ஏனாம் பஞ்சாப் குஜராத் ஆகியபகுதிகளிலிருந்துஒருவட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் நான்குதலைமுறைகளாகபிரான்ஸில் வாழ்ந்துவருகின்றனர் என்பதுகுறிப்பிடத்தக்கது

இந்தசந்திப்புக்குப் பின் இரு தலைவர்களும் கூட்டாகசெய்தியாளர்களைசந்தித்தனர் அப்போதுகாஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்கார்த்தை மூலம் தீர்வுகாணவேண்டும் என்றும் இந்தவிவகாரத்தில் மூன்றாவதுநாடுதலையிடக்கூடாதுஎன்றும் பிரான்ஸ் அதிபர் தெரிவித்தாா் சுதந்திரம் சமவாய்ப்புசகோதரத்துவம் உள்ளிட்டஒத்தக் கொள்கைகளால் இந்தியா பிரான்ஸ் இடையேயானநல்லுறவு நீடித்துவருவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறினார் தீவிரவாதஒழிப்பு மற்றும் பாதுகாப்பில் இரு நாடுகளும் தொடர்ந்து இணைந்துசெயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

அந்நாட்டு இளவரசர் திருஅபுதாபிஷேக் முகமதுபின் சயீத் தைபிரதமர் இன்றுசந்திக்கவுள்ளார்

இது தொடர்பாகமத்திய அரசுக்குவிளக்கம் கேட்டுநோட்டீஸ் அனுப்பநீதிபதிகள் திருஎன் விரமணா திருஅஜய் ரஸ்தோகிஆகியோரைக் கொண்டஅமா்வு உத்தரவிட்டுள்ளது நடைமுறைதண்டனைக்குரியது முத்தலாக் முன்றுஆண்டுகள் வரைசிறைதண்டனைவிதிக்கத்தக்கதுஎன்பதுஉள்ளிட்டபலவிஷயங்கள் உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனைக்குஉரியவைஎன்றுமனுதாரா்களில் ஒருவா் சாா்பில் ஆஜரான மூத்தவழக்கறிஞா் திருசல்மான் குர்ஷித் நீதிமன்றத்தில் முறையிட்டாா்

தொழில் மேம்பாடுமற்றும் உள்நாட்டுவாத்தகத் துறையால் அங்கீகிக்கப்பட்டஅனைத்து புதுமைதொழில் நிறுவனங்கள் இத்துறையின் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளநிபந்தனைகளை பூர்த்திசெய்திருந்தாலும் தாமாகவேவரிவிலக்குபெறும் தகுதியுடையவைஆகாதுஎன்றுநேரடிவரிகள் வாரியம் தெளிவுபடுத்தி இருப்பதாகமத்தியநிதிஅமைச்சகம் கூறியுள்ளது

புதுப்பிக்கத்தக்களரிசக்தியாகஅறிவிக்கும் கடல்சார் சக்தியை திட்டத்திற்குமத்திய புதுப்பிக்கத்தக்களரிசக்தித்துறைஅமைச்சர் திருஆர் கேசிங் ஒப்புதல் அளித்துள்ளார் கடல்சார் எரிசக்திக்குஊக்கமளிப்பதாக இந்தமுடிவு இருக்கும்

நிதிமுறைகேடுவழக்கில் மகாராஷ்டிரநவநிர்மாண் சேனாதலைவர் திரு ராஜ் தாக்கரேயிடம் அமலாக்கத்துறைநேற்றுவிசாரணைநடத்தியது சுமார் ஏழு மணிநேரம் விசாரணைநடைபெற்றதாகஅமாவாக்கத்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனர் குற்றச்சாட்டுகுறித்துபல்வேறுகேள்விகள் இந்தக் கேட்கப்பட்டதாகவும் விசாரணைநிறைவடைந்தபின்அவர் வீட்டிற்குசெல்லஅனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் கூறினர் நிலவின் மேற்பரப்புநிழற்படங்களைசந்திரயான் இரண்டுவிண்கலம்இஸ்ரோவிற்குஅனுப்பியுள்ளது இதுகுறித்தடுவிட்டரில் பதிவிட்டுள்ள இந்தியவிண்வெளிஆராய்ச்சிநிறுவனம் இஸ்ரோ

பயங்கரவாதஅமைப்புக்ளுக்குறிதிஉதவிசெய்தல் கறுப்புப் பணத்தை பழக்கத்தில் விடுதல் ஆகியவைகுறித்துகண்காணிக்கும் ஆசிய பசிபிக் குழு தனதுநடைமுறைகளைபின்பற்றத் தவறியதாகக் கூறி பாகிஸ்தானைகறுப்புப் பட்டியலில் சேர்த்துள்ளது

இரண்டுநாட்களாக ஆஸ்திரேலியாவின் கான்பெர்ராநகரில் சுமார் ஏழு மணிநேரம் கடந்த நடைபெற்றகுழுவின் விவாதங்களுக்குப் பின் இந்தமுடிவு எடுக்கப்பட்டதாகஅதிகாரிகள் தெரிவித்தனா் இந்தியா அமெரிக்கா இடையேயானசந்திப்பில் பாதுகாப்பு பந்தோபஸ்து வெளியுறவு ஆகியவற்றில் இருதரப்பு உறவுகளின் மேம்பாடுமற்றும் முன்னேற்றம் குறித்தும்ஆய்வு செய்யப்பட்டது கலிபோர்னியாவில் இந்தசந்திப்பு நேற்றுநடைபெற்றது

சுதந்திரமான அனைவரையும் உள்ளடக்கியஅமைதியான வளமிக்க இந்திய பசிபிக் மேம்பாடுகுறித்து இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்தியாவின் தேசியஊக்கமருந்துசோதனைக் கூடத்தின் அங்கீகாரத்தைஉலகஊக்கமருந்துதடுப்பு முகமை ஆறு மாதங்களுக்குநிறுத்திவைத்துள்ளது

கஷ்மீரின் பலபகுதிகளில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன சாலைகளில் போடப்பட்டிருந்ததடுப்புகள் நீக்கப்பட்டுள்ளன போக்குவரத்துபடிப்படியாகஅதிகரித்துவருகிறது கஷ்மீர் பள்ளத்தாக்குப் பகுதிகளில் நிலைமைஅமைதியாகஉள்ளதுஎன்றும் அசம்பாவிதங்கள் பற்றியதகவல் ஏதும் இல்லைஎன்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நடுநிலைப் பள்ளிகளுக்குஆசிரியர்களின் வருகையும் அரகஅலுவலகங்களில் ஊழியர்களின் வருகையும் அதிகரித்துள்ளது

ஆடவர் கால் இறுதிபோட்டியில் சாய் ப்ரினீத் இந்தோனேஷியாவின் ஜோனத்தன் கிறிஸ்டியுடன் மோதுகிறார்